வெங்கைய நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார்

பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலி டி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும் பிரதமின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும்

இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக குடியரகத்துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் குடியரசுத்தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மற்றும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்

இதனிடையே மத்திய அரசு பிறப்பித்த அவசர சட்டங்களுக்கு பதிலாக நான்கு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

உத்தராகண்ட் மாநிலம் மாயாவதியில் உள்ள அத்வைத ஆஸ்ரமம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது

இரன்டு ஆண்டுகள் கழித்து அல்மொராவில் இருந்து வெளியானது

நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலகங்காதர திலகள் சகோதரி நிவேதிதா ஸ்ரீ அரவிந்தா் முன்னாள் குடியரசுத் தலைவர் சா்வபள்ளி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோா் இந்த இதழில் பல்வேறு கட்டுரைகளை எழுதியுள்ளன்

இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் வனவிலங்குகளை பாதுகாக்கும் வகையில் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அமைப்பு மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் இந்த அமைப்பு மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போது சிறுத்தையின் நகங்கள் எலும்புகள் மற்றும் தோல் உள்ளிட்ட வன விஷங்குகளின் பல்வேறு உடல் பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன

தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக இணைந்து போட்டியிடும் என பிஜேபி தேசியத் தலைவர் திரு ஜெபி நட்டா தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற பிஜேபி தேர்தல் பிரசார கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய மற்றும் மாநில வளர்ச்சியில் இருகட்சிகளும் ஒரே அணியாக பயணிக்கும் என்று கூறினார் பிரதம் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தமிழ் மொழி மற்றும் திருக்குறளின் சிறப்புகளை எடுத்துரைத்து வருவதாக அவர் தெரிவித்தார்

நட்டா சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் நெசவு தொழில் வளர்ச்சிக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் பொருளாதாரம் ஏற்றம் அவர் கண்டு வருவதாக குறிப்பிட்டார்

நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கடற்பகுதியை தூய்மையாக வைத்திருப்பதை உறுதி செய்ய கடலோர காவல்படை பாடுபடும் என்று அப்படையின்தலைமை இயக்குநர் திருகேநடராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார்

இரண்டு வட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் மாநில நிர்வாக இயக்குநர்களுடன் காணொலிக் காட்சி மூலம் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் தடுப்பு மருந்து பெருமளவிலான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்யுமாறு அவர் அப்போது கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்து வழங்குவதில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

கடந்த வெள்ளிக்கிழமை அந்நாட்டுப் பிரதமர் திரு

சர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற நேபாள நாட்டு முதவீட்டு வாரியக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூவம் இவ்விரு நாடுகளிடையே பரஸ்பரம் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று திரு

சர்மா ஒலி தெரிவித்துள்ளார்

அஸ்ஸாம் மாநிலம் லக்கிம்பூரில் புதிதாக கட்டப்பட்ட விளையாட்டு மற்றும் பயிற்சி வளாகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் நேற்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு சோனோவால் விளையாட்டை முழுநேரப் பணியாக ஊக்குவிக்கும் வகையில் புதிய விளையாட்டுக் கொள்கையை மாநில அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றிபெறும் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் விருதுகள் மற்றும் அரசு பணிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சுகாதாரமான வாழ்க்கை மற்றும் வாழ்வியல் முறைக்கு விளையாட்டு முக்கியமானது என்று தெரிவித்தார் இந்த விளையாட்டு வளாகத்தில் பயிற்சி மையம் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான விடுதிகள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்ளை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது